இந்திய சீன எல்லைப்பகுதி பிரச்சினைக்கு அமைதி பேச்சுவார்த்தைகள் மூலமே தீர்வு காண முடியும் என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு

முதலமைச்சர் திரு எடப்பாடி கே

மகாளய அமாவாசை பக்தி சிரத்தையுடன் இன்று கடைபிடிக்கப்படுகிறது

மாநிலங்களவையில் லடாக் எல்லை விவகாரம் தொடா்பாக இன்று அறிக்கை தாக்கல் செய்து பேசிய அவர் எல்லையில் சீன படைகளின் அத்துமீறலுக்கு தக்க பதிலடி கொடுக்கப்படும் என்றும் அவர் கூறினார் எல்லைக்கட்டுப்பாட்டு கோட்டு விதிமுறைகளை இரு நாடுகளும் கட்டாயம் பின்பற்ற வேண்டும் என்றும் அவர் எடுத்துரைத்தார்

நமது பாதுகாப்பு படைகளின் உத்வேகமும் நெறிமுறைகளும் உயர்ந்தது என்று எடுத்துரைத்த ராஜ்நாத்சிங் பிரதமர் திரு நரேந்திரமோதி படைத்தளபதிகளையும் படை வீரர்களையும் சந்தித்து கலந்துரையாடியதன் மூலம் ஒட்டுமொத்த தேசமே தங்கள் பின்னால் நிற்பதை பாதுகாப்பு படையினர் உணர்ந்துகொண்டிருப்பதாக குறிப்பிட்டார் லடாக் எல்லைப்பகுதியில் இந்திய படைகள் ரோந்து வருவதை உலகில் உள்ள எந்த சக்தியும் தடுத்து நிறுத்த முடியாது என்றும் திரு

முன்னதாக இந்த விவாதத்தின் மீது இன்று பேசிய சிவசேனா கட்சியின் திரு சஞ்சய் ராவ்த் மத்திய மாநில அரசுகள் இணைந்து கோவிட்டிற்கு எதிரான சவால்களை எதிர்கொள்ள வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தினார் தேசிய வாத காங்கிரஸ் கட்சியின் திரு

இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் பினாய் விஸ்வம் பேசுகையில் மத்திய அரசு மாநிலங்களுக்கு ஆக்ஸிஜன் விநியோகத்தை உறுதி செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் பிஜேபி உறுப்பினர் டாக்டர் சுதான் சூ திரிவேதி பேசுகையில் கோவிட் பரிசோதனைகள் மற்றும் கோவிட் உபகரணங்கள் முக கவசம் உற்பத்தியில் இந்தியா சாதனை படைத்திருப்பதாக எடுத்துரைத்தார்

இந்த சூழலில் பள்ளி செல்லும் மாணாக்கர் எவ்விதத்திலும் பாதிக்கப்படாமல் இருப்பதை மாநில அரசுகளும் யூனியன் பிரதேசங்களும் உறுதி செய்ய வேண்டும் என்று தமது அமைச்சகம் வலியுறுத்தியிருப்பதையும் அவர் எடுத்துரைத்தார்

குஜராத் ஜம்மு கர்மீர் லடாக் பகுதிகளில் உரிமை கோரி அண்மையில் பாகிஸ்தான் அரசியல் வரைபடம் வெளியிட்டிருப்பதை சுட்டிக்காட்டிய அவர் எல்லைக்கோட்டு தீவிரவாதத்தை ஆதரிக்கும் பாகிஸ்தாவின் கோரிக்கைகள் நிராகரிக்கப்படுவதாக தெரிவித்தார் மகளிரின் திருமணத்திற்கான வயதை மறுபரிசீலனை செய்ய ஒரு சிறப்பு குழு அமைக்கப்பட்டிருப்பதாக மத்திய சட்டம் மற்றும் நீதித்துறை அமைச்சர் திரு

விகிதத்தை குறைப்பது ஊட்டச்சத்தை மேம்படுத்துவது போன்றவை குறித்து இக்குழு ஆராயும் என்றார் மத்திய தேர்வாணையம் நடத்தும் குடிமைப்பணி தேர்வுகளில் திறன்மேம்பாட்டு தேர்விற்கு விலக்களிக்கும் உத்தேசம் எதுவும் அரசுக்கு இல்லை என்று ஊழியர் நலத்துறை அமைச்சர் திரு ஜிதேந்திர சிங் மாநிலங்களவையில் தெரிவித்தார்

ராம்நாத்கோவிந்த் குடியரசுத்துணைத்தலைவர் திரு

மத்திய அமைச்சர்கள் திரு

ராஜ்நாத்சிங் திரு

பிர்லா காங்கிரஸ் கட்சியின் திரு ராகுல்காந்தி தமிழக ஆளுநர் திரு பன்வாரி லால் புரோஹித் முதலமைச்சர் திரு எடப்பாடி கே பழனிச்சாமி ர்யா இங்கிலாந்து நேபாளம் பூட்டான் நாட்டு தலைவா்களும் பிரதமருக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர்

எடப்பாடி கே

இந்நாளை ஒட்டி சென்னை அண்ணா மேம்பாலம் அருகில் பெரியார் உருவ சிலைக்கு அருகே உள்ள அவரது திருவுருவ படத்திற்கு முதலமைச்சர் திரு எடப்பாடி கே பழனிச்சாமி துணை முதலமைச்சர் திரு

சென்னை அண்ணாசாலையில் திமுக சார்பில் கட்சித்தலைவர் திரு

க ஸ்டாலின் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் ஈரோட்டில் தந்தை பெரியார் நினைவகத்தில் அன்னாரின் சிலைக்கு தமிழக அரசின் சார்பில் மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு

செங்கோட்டையன் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்

பெரியாரின் பிறந்த நாளை ஒட்டி சேலம் பெரியார் பல்கலைகழகத்தில் அதன் துணை வேந்தர் திரு

வழக்கமாக புண்ணிய தலங்களிலும் நீர்நிலைகளிலும் ஏராளமான மக்கள் மூதாதையர்களுக்கு தர்ப்பணம் செய்து வழிபடுவது இந்நாளின் சிறப்பம்சமாகும் கோவிட் சூழல் காரணமாக இந்தாண்டு மக்கள் கூட்டம் கூடுவதை தவிர்க்கும் வகையில் மாவட்ட நிர்வாகங்கள் நீர்நிலைகளில் நேர்த்தி கடன் செலுத்த தடை விதித்துள்ளன இருப்பினும் நாகை மாவட்டம் ஆதி சேது கடற்கரை வேதாரண்யம் காவிரி ஆறு கடலில் கலக்கும் பூம்புகார் கோடியக்கரை உள்ளிட்ட கடற்கரை பகுதிகளில் மக்கள் அதிக அளவில் கூடி தங்கள் மூதாதையர்களுக்கு தர்ப்பணம் செய்து வழிபட்டு வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

சேலம் தர்மபுரி ஈரோடு நீலகிரி கோவை வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை பெரம்பலூர் அரியலூர் பகுதிகளில் மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாக இம்மையம் கூறியுள்ளது